முறையாக ஆட்சி அமைத்துள்ளது

அரசியல் சாசன கட்டமைப்பில் ஆளுநர்களின் பங்கு மகத்தானது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

செய்துதரப்படும் என்று செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது

இனி விரிவான செய்கிகள் மகாராஷ்டிரா அரசியலில் திடீர் திருப்பமாக பிஜேபியை சேர்ந்த திரு தேவேந்திர பட்னாவிஸ் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இன்று அதிகாலை பதவியேற்றார் மும்பையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு பகத்சிங் கோஷியாரி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு அஜித் பவார் துணை முதலமைச்சராக பகவியேற்றார் பதவியேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் நிலையான அரசை உறுதிசெய்வதற்காக தற்போது புதிய அரசு அமைந்துள்ளதாகக் கூறினார் நிலையற்ற அரசியல் சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டுவரவேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக திரு அஜித் பவார் கூறியுள்ளார் முன்னதாக அம்மாநிலத்தில் குடியரசுத்தலைவர் இன்று அதிகாலை ஆட்சி விலக்கிக்கொள்ளப்பட்டதையடுத்து புதிய அரசு பொறுப்பேற்றது முதலமச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு தேவேந்திர பட்னாவிஸூக்கும் துணை முதலமைச்சர் திரு அஜித்பவாருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தமிழக துணை முதலனமச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சுட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி சிவசேனா மகாராஷ்டரா கட்டணிக்கு அறுதிப்பெரும்பான்மை கிடைத்தபோதிலும் சுழற்சிமுறையில் முதலமைச்சர் பதவி வகிப்பது தொடர்பாக அவ்விரு கட்சிகளுக்கும் இடையே கருத்துவேறுபாடு ஏற்பட்டது இதனையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய சிவசேனா மத்திய அமைச்சரவையிலிருந்தும் விலகியது இதனைத்தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் சிவசேனா காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக நேற்றிரவு வரை பேச்சு நடத்தின இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் புதிய முதலனமச்சராக சிவசேனா கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்கரே பதவியேற்பார் என்று அறிவித்திருந்தார் இந்தநிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் பிஜேபி அரசு பதவியேற்றுள்ளது தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச்சேர்ந்த திரு அஜித்பவார் துணை முதலனமச்சராக பொறுப்பேற்றிருப்பது அவரது தளிப்பட்ட முடிவு என்று அக்கட்சியின் தலைவர் திரு சரத்பவார் கூறியுள்ளார் சிவசேனா காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைப்பதற்கு தமது ஆதரவு இருக்கும் என்றும் திரு சரத்பவார் தெரிவித்துள்ளார் மக்கள் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக திரு தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பதாக காங்கிரஸ் கருத்து தெரிவித்துள்ளது தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு திரு அஜித்பவார் துரோகம் இழழத்துவிட்டதாக சிவசேனா கூறியுள்ளது

அரசியல் சாசன கட்டமைப்பில் ஆளுநர்களின் பங்கு மகத்தானது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று ஆளுநர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்களின் இரண்டுநாள் மாநாட்டை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் பழங்குடியின மக்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி அவர்களை மேம்படுத்தினால் உள்ளார்ந்த வளர்ச்சியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய முடியும் என்றார் பொது வாழ்வில் மிகுந்த அனுபவம் கொண்டுள்ள ஆளுநர்களால் மக்கள் அதிகளவில் பயன்பெறுவர் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார் இம்மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அரசு செயல்படுத்திவரும் பல்வேறு திட்டங்களை நலிவடைந்த பிரிவு மக்கள் பயன்படுத்திக்கொள்ள ஆளுநர்கள் உதவிடவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து செயல்படுவதே ஆளுநர்களின் முக்கியப் பணி என்று பிரதமர் குறிப்பிட்டார் இத்தகைய மாநாடுகள் மூலம் ஆளுநர்கள் தங்கள் எண்ணங்களை பறிமாறிக்கொள்ளவும் சிறந்த அனுபவங்களை கற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு விடா முயற்சியும் புதிய முயற்சிகளும் அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்ளையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வாழ்வில் சாதகமற்ற சூழ்நிலைகளை கண்டு துவளாமல் முன்னேற்றம் காண்பது அவசியம் என்றும் கூறினார் தமிழகத்தில் படப்பிடிப்பு நடத்த வருமாறு உலகத் திரைப்பட படைப்பாளிகளை செய்தி விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கேட்டுக் கொண்டுள்ளார் கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்துகொண்ட திரு கடம்பூர் ராஜு தமிழகத்தில் படப்பிடிப்பு நடத்தவரும் அனைத்து படைப்பாளிகளுக்கும் ஒற்றைச்சாளர முறையில் அனைத்து வசதிகளையும் செய்துதர அரசு தயாராக உள்ளதாகக் குறிப்பிட்டார் திரைப்படத் துறையின் வளர்ச்சிக்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் பலத்திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் மான் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது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 பிரதமரின் உரையைத் தொடர்ந்து அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்பும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் இரவு எட்டு மணிக்கும் மறுஒலிபரப்பு செய்யப்படும்

புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படுவதன் மூலம் அரசின் நலத்திட்டங்கள் மக்களிடம் விரைந்து சென்றடையும் என்றுவருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார்

முதலமச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தொடக்கவிழாவில் பங்கேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கவுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் மாநில அரசு செய்து தரும் என்று திரு உதயகுமார் கூறினார் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அரசு கொண்டுவரும் நலத்திட்டங்களை ஆக்கப்பூர்வமாகப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவாரூர் மாவட்டம் காஞ்சிகுடிகாடு அரசு விதைப்பண்ணையில் ஜல்சக்தி அபியான் நீர் மேலாண்மை விழிப்புணர்வு கருத்தரங்கை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் வண்டல் மண் எடுத்துக்கொள்ளும் திட்டத்தை பயன்படுத்திக் கொன்டு தங்களது விளைநிலங்களை மேம்படுத்த வேண்டும் என்றும் விவசாயிகளை கேட்டுக் கொண்டார் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் பெண்கள் குழந்தைகள் ஆரோக்கியமும் அதிகாரம் பெறுதலும் என்ற விழிப்புணர்வு முனம் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்புரையாற்றிய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குனர் திரு ஸ்ரீதர் மத்திய அரசு பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகத் தெரிவித்தார் பென் குழந்தைகளை பாதனப்போம் பென் குழந்தைகளை படிக்க வைப்போம் செல்வமகள் சேமிப்பு திட்டம் என பிரதமரின் தாய் சேய் நலத்திட்டம் போன்ற உள்ளதமாள திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் அவர் வழங்கினார் மாவட்டச்செய்திகள் கடலூர் மாவட்டம் சொரக்கல்பட்டில் அமைந்துள்ள மத்திய நூலகத்தில் தேசிய நூலக வாரவிழாவை தொழில் துறை அமைச்சர் திரு எம் சி சம்பத் இன்று தொடங்கிவைத்தார்

சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட பலர் இதில் கலந்துகொண்டனர்